மனித இனத்திற்கே பயங்கரவாதம் மாபெரும் அச்சுறுத்தலாக விளங்குவதாக குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையாநாயுடு கூறியிருக்கிறார் விவசாயத்தில் மகளிரின் பங்கை அங்கீகிக்கும் வகையில் வேளாண் மகளிர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது

எழுச்சி தினமாக கொண்டாடப்பட்டது தமிழ்மொழியின் வளர்ச்சிக்கு மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக துணை முதலமைச்சா் திரு ஓ பன்னீா்செல்வம் தெரிவித்துள்ளாா் இனி விரிவான செய்திகள் ளரிசக்தி விலையை குறைப்பதற்கு எண்ணெய் உற்பத்தியாளர்களும் நுகர்வோரும் கூட்டாக செயல்பட வேண்டுமென்று பிரதம் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் சௌதி அரேபியா நாடுகளின் எண்ணய் உற்பத்தியாளர்கள் உலக வங்கியின் சர்வதேச ளிசக்தி முகமை மற்றும் இந்திய எண்ணெய் நிறுவனங்களைச் சார்ந்த பிரதிநிதிகளுடன் பிரதமர் இன்று ஆலோசனை நடத்தினார் எண்ணெய் உற்பத்தி சந்தையில் நிலவும் பல்வேறு காரணங்களால் விலை உயா்ந்து வருவதாக சுட்டிக்காட்டிய அவர் கூட்டு முயந்சியால் மட்டுமே இதனை கட்டுப்படுத்த முடியும் என்றார் எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகள் உற்பத்திக்கும் தேவைக்கும் இடையேயான இடைவெளியை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று பிரதமர் வலியுறுத்தினார் எண்ணெய் நிறுவனங்கள் அதினநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டுமென்றும் நிலவாயுவை கண்டுபிடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொணடார் இந்திய பிரதமா்களின் வாழ்க்கை குறித்த அருங்காட்சியகத்திற்கு மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சா் திரு மகேஷ் சன்மாவும் நகர்புற விவகாரங்கள் துறை அமைச்சன் திரு ஹர்தீப் சிங் பூரியும் புதுதில்லியில் அடிக்கல் நாட்டினர் தில்லியில் உள்ள தீன்மூர்த்தி எஸ்டேட்டில் அமைக்கப்பட உள்ள இந்த அருங்காட்சியகத்தில் முன்னாள் பிரதமா்களின் வாழ்க்கை குறிப்புகள் அவா்களின் சாதனைகள் நாட்டின் வளர்ச்சிக்கு அவா்கள் ஆற்றிய அரும்பணிகள் போன்றவற்றை பிரதிபலிக்கும் புகைப்படங்களும் பொருட்களும் இடம்பெறும் இந்த வளாகத்தில் கருத்தரங்கு கூடங்களும் கலையரங்கமும் வாழ்க்கைக் குறிப்பு தொடர்பான புத்தகங்கள் விற்பனை கூடமும் இடம்பெறும்

விவசாயத்தில் மகளிரின் பங்கை அங்கீகரிக்கும் வகையில் வேளாண் மகளிர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது இந்நாளையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு ராதா மோகந்சிய் தொன்று தொட்ட காலம் முதலே இந்திய கலாச்சாரத்தில் மகளிரின் பங்கு பாராட்டுக்குரியதாகும் என்று கூறினார்

கடந்த நான்கு ஆண்டுகளில் இத்தகைய பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக அவர் கூறினார் விவசாயத்திற்காக சுய உதவி குழுக்கள் மூலம் கடன்பெறும் பெண்கள் தாங்கள் வாங்கிய கடனை தவறாது திருப்பிச் செலுத்தி இருப்பதாகவும் இது மாபெரும் சாதனை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் தானிய வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தி மகளிரின் பங்கேற்பு காரணமாக அதிகரித்திருப்பதாக திரு ராதா மோகன்சிங் கூறினாா் அகில இந்திய வானொலியும் தூர்தர்ஷனும் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் அளித்து காலத்திற்கேற்ற நடைமுறைகளை விவசாயிகள் புரிந்து கொள்ளும் வகையில் தகவல்களை எடுத்துச் சென்றதாக அமைச்சா் பாராட்டு தெரிவித்தார் இனத்திற்கே பயங்கரவாதம் மாபெரும் அச்சுறுத்தலாக விளங்குவதாக மனித குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையாநாயுடு கூறியிருக்கிறார் புதுதில்லியில் உள்ள தேசிய பாதுகாப்பு கல்லூரியில் பேசிய அவர் அமைதியான உலகை உருவாக்குவதற்கு அனைத்து நாடுகளின் ஒத்துழைப்பும் அவசியம் என்றும் பயங்கரவாதத்தையும் வன்முறையையும் சமுதாயத்திலிருந்து அகற்றுவதற்கு ஒருமித்த நடவடிக்கை அவசியம் என்றும் வலியுறுத்தினார் தீவிரவாதம் பயங்கரவாதம் சமூக வன்முறை பெண்கள் மீதான வன்முறை போன்ற தீமைகளுக்கு எதிராக அரசு தகுந்த நடவடிக்கை எடுத்து வருவதாகக் கூறினார் மத ரீதியான புரிந்து கொள்ளுதல் சமுதாயக் கல்வி ஒருமைப்பாடு போன்றவற்றால் மட்டுமே அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று திரு வெங்கையா நாயுடு கூறினார் தமிழ்மொழியின் வளர்ச்சிக்கு மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக துணை முதலமைச்சள் திரு ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று நடைபெற்ற தமிழ்மொழி குறித்த விழாவில் பேசிய அவர் அமெரிக்காவில் உள்ள ஹா்வா்டு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அமைப்பதற்கும் அரசு நடவடிக்கை எடுத்ததாகக் கூறினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆன்மீக தமிழ் இருக்கை அமைக்க வேண்டுமென்று வலியுறுத்தினார் தமிழ் மொழியின் தொன்மையை உணா்ந்து அதனை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் தமிழ் மொழியில் பெயா்வைத்தல் தமிழில் பேசுதல் ஆகியவற்றை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ் இயக்கம் என்ற அரசியல் சார்பற்ற நிறுவனம் இன்று சென்னையில் தொடங்கப்பட்டது

இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவரது மாளிகையில் டாக்டர் அப்துல் கலாமின் உருவப்படத்திற்கு மல்தூவி மரியாதை செலுத்தினாா் டாக்டர் கலாம் சிறந்த ஆசிரியராகவும் விஞ்ஞானியாகவும் இளைஞர்களை ஊக்குவிப்பவராகவும ்பணியாற்றியவர் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது டுவிட்டர் செய்தியில் கூறியுள்ளார் ஒவ்வொரு இந்தியரின் மனதிலும் அவர் குடிகொண்டிருப்பதாக பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார் மக்கள் தலைவராக டாக்டர் கலாம் விளங்கியதாக உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் பாராட்டியுள்ளார் இந்தியாவின் பாதுகாப்புத் தன்மையை காலத்திற்கு ஏற்றவாறு மாற்றியமைக்க வேண்டியது அவசியம் என்பதை டாக்டர் கலாம் உணர்த்தியவர் என்றும் அவர் கூறியுள்ளார் ஏவுகணை மனிதராக பெயர்பெற்ற டாக்டர் கலாம் இந்தியாவின் வாழும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை கனவுகாண வைத்தவர் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் கூறியுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் பேக்கரும்பில் உள்ள அவரது தேசிய நினைவகத்தில் அரசு சார்பில் அம்மாவட்ட ஆட்சியர் திரு வீரராகவராவ் உட்பட பலர் மலர்வளையம் வைத்து மரியதை செலுத்தினர் அங்கு சிறப்பு பிராா்த்தனையும் நடைபெற்றது இந்நாளையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடிகர் விவேக் கலந்து கொண்டு மரக்கன்றுகள் நடும் விழாவை தொடங்கி வைத்தாா் அம்மா உணவகங்களின் செயல்பாடுகள் மற்றும் உணவுப் பொருட்களின் தரத்தில் ஏதேனும் குறைகள் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உள்ளாட்சித்துறை அமைச்ச் திரு எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளாா் சென்னை எழும்பூரில் உள்ள அம்மா உணவகத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் இவற்றில் மூலம் வழங்கப்படும் உணவு தங்களது இல்லங்களில் தயாரிப்பது போன்று தரமானதாகவும் சுகாதாரமான முறையில் சுவையாகவும் தயாரிக்குமாறு பணியாளர்களைக் கேட்டுக்கொண்டார் இந்த உணவகங்களை கர்நாடகம் ஆந்திரா உத்ராகண்ட் ராஜஸ்தான் குஜராத் புதுதில்லி ஆகிய மாநிலங்களிலிருந்து மட்டுமல்லாது எகிப்து நாட்டிலிரந்தும்கூட அமைக்கள்களும் அதிகாரிகளும் பாராட்டி இருப்பதாக திரு எஸ் பி வேலுமணி தெரிவித்தாா் பாரத ரத்னா எம் ஜி ஆர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற தமிழக அரசின் சாதனை விளக்க கண்காட்சியில் சிறந்த அரங்கம் அமைத்த துறைகளுக்கு முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் பரிசுகளை வழங்கினார் பொதுப்பணித்தறைக்கு முதல் பரிசும் மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறைக்கு இரண்டாம் பரிசும் இந்து சமய அறநிலையத்துறைக்கு மூன்றாவது பரிசும் வழங்கப்பட்டது தமிழக கடற்பகுதியில் கடலில் தத்தளிக்கும் மீனவா்களை காப்பாற்றுவதற்கு இந்திய கடலோர காவல்படை தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக கடலோர காவல்படையின் தென்மண்டல தலைவா் திரு எஸ் பரமேஷ் கூறியிருக்கிறார் இன்று சென்னை தலைமைச் செயலகததில் முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து இந்திய கடலோர காவல்படையின் பல்வேறு பணிகள் குறித்து அவர் ஆலோசனை நடத்தினார் பணியிடங்களில் விபத்தில்வா நிலை மற்றும் தொழில் வழி நோயில்வா உலகம் அமைப்பது குறித்த இரண்டு நாள் சா்வதேச கருத்தரங்கு சென்னை கிண்டியில் இன்று தொடங்கியது இந்த கருத்தரங்கை தொடங்கி வைத்த மாநில தொழிலாளா் நலத்துறை அமைச்சா் திருமதி நிலோபா் கபில் தொழிலாளா்களின் நலனை பாதுகாக்க தமிழக அரசு எடுத்துள்ள பல்வேறு திட்டங்களை எடுத்துரைத்தாா் தொழிலாள்களுக்கு அரசு வழங்கும் சலுகைகள் குறித்தும் அவர் பட்டியலிட்டார் ஜொ்மனியின் டி கவ் என்ற அமைப்பும் தமிழக அரசின் தொழிலாக பாதுகாப்புத் துறையும் இணைந்து இந்த கருத்தரங்கிற்கு ஏற்பாடு செய்துள்ளன மத்திய அரசின் மலிவுவிலை மருந்தகங்கள் ஈரோடு மாவட்டத்தில் பயனுள்ள வகையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த மருந்தகங்களில் குறைந்த விலையில் தரமான மருந்துகள் தங்களுக்கு கிடைப்பதால் செலவினம் குறைவதாக பயனாளி ஒருவர் தெரிவித்தார்

திருத்தம் மேற்கொள்ளும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அடுத்த ஆண்டு ஐனவரி மாதம் நான்காம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்

நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு கூறுகிறது